நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளா்

கதிர் ஆனந்த் தமக்கு அடுத்தபடியாக வந்த அஇஅதிமுக வேட்பாளர் திரு

வெங்கய்ய நாயுடு ஊழல் மற்றும் ஜாதி வேறுபாடுகளை களைந்து தேசத்தை கட்டமைக்கும் சமூக பொறுப்பை மக்கள் உணா்ந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவா் திரு

நாடாளுமன்ற வளாகத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்க தினத்தையொட்டி இன்று மரக்கன்றுகளை நட்ட பின்னர் பேசிய அவர் தற்போதைய தேவை சமூக சீர்கேடுகள் ஒழிக்கப்பட வேண்டியதே என்றார் மழைநீர் சேகரிப்பின் அவசியத்தை வலியுறுத்திய அவர் குறைவான பயன்பாடு மறு பயன்பாடு மறு கழற்சி என்பதே நீர்பாதுகாப்பின் தாரக மந்திரமாக திகழ்கிறது என்றார் புவியை பசுமையாகவும் தூய்மையாகவும் பராமரிக்க மரக்கன்றுகள் நடுவதை ஒவ்வொரு தனி மனிதனும் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார் குழந்தைகளும் இளையோரும் இத்தகைய ஆக்கப்பூர்வமான திட்டங்களில் துடிப்புடன் பங்கேற்க வேண்டும் என்று தெரிவித்தார் வளமான எதிர்காலத்திற்கு இயற்கையை பாதுகாத்து கலாச்சாரத்தை பேண வேண்டும் என்றும் திரு

நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தில் மேற்கு வங்கம் தவிர அனைத்து மாநிலங்களும் இணைந்துள்ளதாக குறிப்பிட்டார்

நரிமன் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இதன்படி அடுக்குமாடிவீடு கட்டுவோர் உரிமையாளரிடம் வழங்கும் பணம் கடனாக கருதப்படும்

இதனிடையே போக்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்ட போதிலும் இந்த உயிரிழப்பு நேரிட்டதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

வெள்ள பாதிப்பு குறித்து உதகையில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

இதனால் மேல் பவானி அவலாஞ்சி எமரால்டு குந்தா அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன

குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பிரதான அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது

ஸ்ரீ தர்ஷினியும் மெல்லிசை பிரிவில் சுவாதி சுதர்ஸனும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்